அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்

மலாவி தலைநகரம் லிலோங்வே யில் இந்திய வம்சாவளியினரிடம் கலந்துரையாடிய அவர் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாட்டின் கலாச்சார தூதர்களாக பணியாற்ற வேண்டும் என்றார் வர்த்தக துறையில் மத்தியஅரசு பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்ட அவர் மலாவி தொழில் முனைவோர் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டங்களில் முதலீடு செய்ய அழைப்பு விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை இணை அமைச்சர் திரு

குர்ஜர் இந்திய தூதர் திரு சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் அதனை தொடர்ந்து மலாவி அதிபர் முனைவர் முத்தாரிகாவை குடியரசு துணை தலைவர் இன்று சந்திக்க உள்ளார்

புதுதில்லியில் பொதுத்துறை கொள்முதல் மற்றும் போட்டி சட்டங்கள் குறித்த ஒருநாள் தேசிய மாநாட்டை இன்று துவக்கி வைத்துப் பேசியஅவர் முறையற்ற போட்டி நடைமுறைகளை தடை செய்வதற்கு மத்திய போட்டி ஆணையம் செயல்பட்டு வருவதாக கூறினார் தற்போதைய உலகமயமாகும் சூழலில் பாதுகாப்பான போட்டி முறைகளை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் எடுத்துரைத்தார் இம்மாநாட்டில் உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ

சிக்ரி உலக வங்கியின் இந்திய இயக்குநர் ஜுனேத் கமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உலக அளவில் கொள்முதல் நடைமுறைகளும் போட்டிகள் தொடர்பான வழக்குகளும் அதிகரித்து வரும் சூழலில் இம்மாநாடு முக்கியத்துவம் பெறுகிறது

இதையொட்டி ஆயுர்வேத மருந்துகளின் சந்தை வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

மத்திய வேளாண்துறை அமைச்சகத்தின் கால்நடை புள்ளியியல் பிரிவு சிறப்பு மடி கணினிகள் வழங்கியுள்ளதாகவும் இதற்கென அலைபேசி செயலி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு ராதாமோகன்சிங் தெரிவித்துள்ளார் நடப்பாண்டில் மீன் வள ஆதாரங்கள் குறித்த புள்ளி விவரங்கள் பெறப்படும் என்றும் தேசிய தகவலியல் மையம்வழியாக இதுதொடர்பான வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தந்தேராஸ் வட மாநிலங்களில் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தந்தேராஸ் விழா இன்று கொண்டாடப்படுகிறது

வாழ்த்துச் செய்தியில் இந்நன்னாளில் சமூகத்தில் அமைதி வளம் பெருகட்டும் என வாழ்த்தியுள்ளார்

தீபாவளி தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது

எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

ஆளுநர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்நாள் தமிழக மக்களின் வாழ்வில் ஒளியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி நிறையட்டும் வளம் பெருகட்டும் வாழ்வு சிறக்கட்டும் என வாழ்த்தியுள்ளார்

இந்தியா மற்றும் கொரிய அரசுகள் இடையே விளையாட்டு போட்டிகள் நடத்துவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகியுள்ளன புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியா சார்பாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கர்ணல் ராஜ்யவர்தன்சிங் ராத்தோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்

ஜயப்பன் சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில் நடை சிறப்பு பூஜைகளுக்காக இன்று திறக்கப்படுகிறது

நாகை வாய்ஸ் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் நாகை மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது

தென் மேற்கு வங்கக் கடல் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் இதனால் மீனவர்கள் கடலுக்குள் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றிருப்பவர்கள் நாளைக்குள் கரை திரும்ப வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது

சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இத்தகைய வழக்குகளை நேர்மையான முறையில் நடத்துவதற்கு சிறப்பு வழக்கறிஞர்களை நியமிப்பது அவசியம் என்றார் இருவரி சிவகங்கை மாவட்டத்தில் சமூக பொருளாதார கணக்கெடுப்பில் விடுபட்ட வீடு இல்லாதோர் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின்கீழ் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டில் டெங்கு கொசு உற்பத்தி ஆதாரங்கள் தொடர்பாக மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு

பொன்னையா இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டு முன்னேற்பாட்டுப் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்